மக்களை சந்தித்து வாக்குகள் கோருவது தீவிரம் அடைந்துள்ளது வண்ணங்களின் திருவிழாவாள ஹோலி பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

நிதிச்சேவை அடிப்படை கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி சட்டத்துக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார்

தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் ஒருவாரம் மட்டுமே உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்களின் பிரச்சாரம் தீவிரம் அடைந்துள்ளது சென்னையின் பல்வேறு தொகுதிகளில் அஇஅதிமுக மற்றும் கூட்டணிக்கட்சி வேட்பாளா்களுக்கு ஆதரவுக்கோரி அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் சென்னையில் தமது ஆட்சிக்காலத்தில் கமார் ஆயிரம் கிலோ மீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டதாக அவர் கூறினார் கோவிட் நோய்த்தொற்று காலத்தில் இந்தியாவிற்கு வழிகாட்டும் மாநிலமாக தமிழ்நாடு இருந்ததாகவும் மக்களின் உயிரை காப்பாற்றுவதே முதன்மையாள கடமை என தமது அரசு செயல்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் திமுக மற்றும் அதன் கூட்டடணிக்கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவுக்கோரி திருப்பத்துருக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் திருப்பத்தூரில் அரக மருத்துவக்கல்லூரியும் மாம்பழக்கூழ் தொழிற்சாலையும் அமைக்கப்படும் என்றார் மேலும் பல்வேறு பகுதிகளில் தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் திண்டுக்கல்லில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அம்முக பொதுச் செயலாளர் திரு

தினகரன் திண்டுக்கல்லுக்கு மீண்டும் பொலிவுறு நகர திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் நெசவாளா்களுக்கு மேம்படுத்தப்பட்ட நெசவுத்தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்றும் கூறினாா் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் பேககையில் மாநிலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நீர்நிலைகளை மீட்டு நீர்வளத்தை பெருக்கவும் புதிய அணைகள் கட்டவும் பாடுபடுவோம் என்று தெரிவித்தாா் வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் சமூக நல்லிணக்கத்திற்கான விழாவாக ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் சமூக ஒருமைப்பாடு சகோதரத்துவம் ஆகியவற்றையும் இந்த விழா அளிக்கிறது என்று குடியரசுத்தலைவர் தெரிவித்துள்ளார் குடியரசுத்துணைத் தலைவர் திரு

வெங்கய்யா நாயுடு வெளியிட்டிருக்கும் வாழ்த்துச் செய்தியில் இந்த விழா மக்களுக்கு மகிழ்ச்சியையம் சிறந்த ஆரோக்கியத்தையும் வளத்தையும் கொண்டுவரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

ஹோலி பண்டிகையயொட்டி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெிவித்துள்ள பிரதம் திரு நரேந்திரமோடி அனைவரின் வாழ்க்கையிலும் இந்த விழா மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொண்டுவரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஹோலி பண்டிகை கொண்டாடும் இந்திய மக்களுக்கு வெளிநாட்டு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்த பண்டிகை வேறுபாடுகளை ஒதுக்கி அளைவரையும் ஒன்றுபடுத்தும் விழாவாக அமைந்துள்ளது என்று அமெிக்க துணை அதிபர் திருமதி கமலா ஹாரிஸ் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அமெிக்க வெளியறவுத்துறை அமைச்சர் திரு

ஸ்காா்ட் மோரிசனும்ஹோலி பண்டிகையையொட்டி இந்திய மக்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கும் டுவிட்டர் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தேசிய தலைநகர் தில்லி பிரதேச அரசு திருத்தச் சட்டத்திற்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த திருத்தச்சட்டத்தின்படி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் எந்த சட்டத்திலும் அரசு என்ற சொல் துணைநிலை ஆளுநருக்கு பொருந்த வகை செய்கிறது

எடப்பாடி பழனிசாமியின் தாயார் தொடர்பாக தாம் கூறியதாக சொல்லப்படும் கருத்து அவருக்கு மனவருத்தத்தை ஏற்படுத்தி இருந்தால் அதற்காக தாம் மனம் திறந்து வருத்தம் தெரிவிப்பதாக திமுக துணைப் பொதுச் செயலாளர் திரு

ராசா கூறியுள்ளார் உதகமண்டலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது கருத்து இடப்பொருத்தம் இன்றி திரித்து கூறப்பட்டிருந்தாலும் முதலமைச்சர் தமது பேச்சுக்காக கண்கலங்கினார் என்பதை அறிந்து தாம் வருத்தப்படுவதாக தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தின் கா்னா என்ற இடத்தில் ஏராளமான ஆயுதங்களையும் வெடிப்பொருட்களையும் பாதுகாப்புப் படையினர் நேற்று மாலை கைப்பற்றினர் உளவுப்பிரிவு தகவல் அடிப்படையில் ராணுவத்தினரும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் கூட்டாக மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் ஐந்து ஏ

ரக துப்பாக்கிகளும் ஏழு கைத்துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் வெடிப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார்

புவியரசன் தெரிவித்துள்ளார்

உலக இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது